முன்வேரவேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

கோவிந்த வழங்கி கௌரவித்தார்

வடஇந்தியாவில் குளிரின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது

உள்ளுர் தயாரிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்து நாட்டில் வளர்ச்சியை ஏற்படுத்த அனைவரும் முன்வேரவேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டு மக்களோடு தமது எண்ணங்களை பகிர்ந்தகொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று அகில இந்திய வானொலி வாயிலாக உரையாற்றிய அவர் இந்திய தயாரிப்புகளுக்கு ஊக்கமளிப்பதும் சுயசார்பு நிலையை இந்தியா எட்டுவதுமே நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக காந்தியடிகள் தொடங்கி வைத்த மக்கள் இயக்கத்தின் நோக்கமாக இருந்தது என்று குறிப்பிட்டார் நாட்டின் விடுதலைக்காக போராடிய தியாகிகளின் கனவுகளை மனதில் தாங்கி தன்னிறைவான ககமான இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் சமூக ஊடக தலைமுறையை சேர்ந்த இளைஞர்கள் நாட்டில் ஒழுங்கினையும் அமைப்பு முறையையும் விரும்புகிறார்கள் என்று குறிப்பிட்ட அவர் அராஜக போக்கின்மீது அவர்கள் வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறினார் இன்றைய இந்தியாவுக்கு இளைய தலைமுறையிடம் ஏராளமான எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன என்றும் வரவிருக்கும் பத்தாண்டில் இந்த பொறுப்பின்மீது இளைஞர்கள் சிந்தனையை செலுத்த வேண்டும் என்றும் மனஉறுதியோடு செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார்

இளைஞர்கள் பயிற்றுவிக்கப் பட்டுள்ளனர் என்றார் இவர்களில் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த பர்வீன் ஃபாத்திமா என்பவர் தமிழ்நாட்டின் திருப்பூரில் ஆயத்த ஆடை தயாரிக்கும் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்து மேற்பார்வையாளராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் பதவி உயர்வு பெற்றிருப்பதை பிரதமர் எடுத்துக்காட்டினார் அண்மையில் வாளில் ஏற்பட்ட அரிய நிகழ்வான வளைய சூரிய கிரகணம் பற்றி நினைவுப்படுத்திய திரு நரேந்திரமோடி இந்தியாவின் ஆரியபட்டர் கிரகணங்கள் பற்றி விரிவாக எழுதியிருப்பதை கட்டிக்காட்டி பூமியின் நிழல் அளவை எவ்வாறு கணிப்பது என்று கணிதரீதியாக விளக்கியிருப்பது பற்றியும் குறிப்பிட்டார் வானியல் நிகழ்வுகளை துல்லியமாக அறிவதற்கு கொடைக்கானல் உதகமண்டலம் உள்ளிட்ட பகுதிகளில் சக்தி வாய்ந்த தொலைநோக்கு கருவிகள் அமைக்கப்பட்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் பொங்கல் பண்டிகையின் இறதி நாளன்று மகத்தான சிந்தனையாளரான திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுவது நாட்டு மக்களுக்கு வாய்த்துள்ள பேறு என்றும் பிரதமர் தெரிவித்தார்

ராஞ்சியில் உள்ள மோர்காபாதி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரௌபதி முர்மு பதவிப்பிரமாணமும் ரகசியக்காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார் ஹேமந்த் சோரன் தலைமையிலான கூட்டணி அமைச்சரவையில் காய்கிரஸ் ராஷ்ட்டரிய ஜனதாதளம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன

பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மேற்குவங்க மாநில முதலமைச்சர் செல்வி மம்தாபானர்ஜி காங்கிரஸ் மாநில முதலமைச்சர்கள் திரு புபேஷ் பாகல் திரு அசோக் கெலாட் அஸ்ஸாம் மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு தருண் கோகோய் பீஹார் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜித்தன் ராம் மஞ்சி சமாஜ்வாதிக்கட்சித்தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் ராஷ்ட்ரீய ஜனதா தள தலைவர் திரு தேஜேஸ்வரி யாதவ் கம்பூனிஸ்ட் கட்சிகளைச்சேர்ந்த திரு சீத்தாராம் யெச்சூரி திரு டி ராஜா திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி களிமொழி உள்ளிட்ட பலர் கலந்துகொண்டனர் இதனினடயே ஜார்கண்ட் முதலமைச்சராக பதவியேற்றுக்கொண்டுள்ள திரு ஹேமந்த் சோரனுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஜார்கண்ட் மாநில வளர்ச்சிக்காக மத்தியஅரசு அனைத்து உதவிகளையும் அளிக்கும் என அவர் டிவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் உறுதியளித்துள்ளார்

புத்தில்லியில் இன்று மத்திய ரிசர்வ் காவல்படைக்கான தலைமை இயக்குநரக கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் கலந்துகொண்டு பேசிய அவர் நாட்டின் பாதுகாப்புப்பனியில் ஈடுபட்டுள்ள படை வீரர்களின் குடும்பத்தினரின் நலம் பேணி காக்கப்படவேண்டும் என பிரதமர் தமிரு நரேந்திரமோடி கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார் ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கும் அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் இத்தகைய வசதியை அனைத்து மாநிலங்களிலும் உருவாக்கவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் படைவீரர்களுக்கு வீட்டுவசதி அளிப்பதற்கான திட்டத்தை உருவாக்க ஒன்று குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய ரிசர்வ காவல்படை உலகிலேயே வலிமைமிக்கது என்றும் அவர் புகழாரம் சூட்டினார் நாட்டிற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மத்திய ரிசர்வ் காவல்படையினருக்கு அமைச்சர் புகழஞ்சலி செலுத்தினார் திரைப்படத் துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது பிரபல திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சனுக்கு இன்று வழங்கப்பட்டது புதுதில்லியில் குடியரசுத்தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இதனை வழங்கினார் திரைப்படத்துறைக்கு அவர் ஆற்றிய சேவையை பாராட்டி இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது அஸ்ஸாம் குடிமக்களின் பாதகாப்புக்கு தமது அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனோவால் தெரிவித்துள்ளார் சால்குச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அஸ்ஸாம் மக்களை உலகில் எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது என்று கூறினார் அஸ்ஸாமில் குடியுரிமை உள்ள மக்களின் நலனுக்கு எதிராக அரசு எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடாது என்றும் அவர் உறுதியளித்தார் வாக்கு வங்கி அரசியலுக்காக வெளிநாட்டு ஊடுருவல்காரர்களை காங்கிரசும் இடதுசாரிக்கட்சிகளும் அனுமதித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் நாட்டின் வட மாநிலங்களில் குளிர் தொடர்ந்து நிலவி வருகிறது ஜம்மு கஷ்மீர் மாநிலம் பூரீநகரில் உள்ள புகழ்பெற்ற தால் ஏரி பனி உறைந்து காணப்படுகிறது

காஷ்மீர் பள்ளத்தாக்கு மற்றும் லாடாக் யூனியன் பிரதேசத்தில் உள்ள பல பகுதிகளில் உறைநிலைக்கு கீழே வெப்பம் உள்ளது சில இடங்களில் பனிப்பொழிவு மிகுந்து காணப்படுகிறது வகடகு காஷ்மீரில் உள்ள குல்மார்க் பகுதியில் நேற்றிரவு ஆறு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸூக்கு குறைவாக வெப்பம் நிலவியது

பீஹாரில் கடும்பனி வீசுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

இதேபோல ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் தலைநகர் தில்ல உள்ளிட்ட மாநிலங்களும் கடும் குளிரில் சிக்கியுள்ளன

புதுக்கோட்டை மாவட்டத்தைச்சேர்ந்த இந்த மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாக கூறி கைது செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாார்

மாகாணத்தில் வடபகுதியில் நேற்றிரவு உள்ளுர் காவலர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் தக்கார் நடத்தப்பட்டதாகவும் இதில் உள்ளுர் காவலர்களின் தலைவர் காயமின்றி உயிர் தப்பியதாகவும் ஆளுநரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு தாலிபான் தீவிரவாதிகள் பொறுப்பேற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளனர்

எய்ள் சோக்ளா என்ற இடத்தில் நேற்று ஏற்பட்ட இந்த விபத்தில் காயமடைந்த சுற்றுலாப்பயணிகள் கெய்ரோ மற்றும் சூயிஸ் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் தெரிவித்தனர் விபத்து குறித்து விவரம் அறிந்தகொள்ள உறவினர்களுக்கு இரண்டு தொலைபேசி எண்களை இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ளது

மாஸ்கோவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் கூடுதல் புள்ளிகளைப் பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார்

ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் மும்பை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது கோவையில் இன்று நடைபெற்ற சைக்கிள் போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்